உரையாற்றுகிறார்

திரைப்பட பின்னணிப் பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் உடல் தமிழக காவல்துறையின் மரியாதையுடன் சற்றுமுன் நல்லடக்கம் செய்யப்பட்டது

போட்டியில் கொல்கத்தா அணி ஹைதராபாத் அணியை சந்திக்கிறது ஐநா சபையின் பொதுசபைக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார் பன்முகத் தன்மைக்கு கூட்டு செயல்பாடு

பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பதிவு செய்யப்பட்ட உரை ஐநா சபையின் அரங்கில் ஒளிபரப்பப்படும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து இந்தியா வலியுறுத்தி வருகிறது இதுதொடர்பாக ஐநா சபை உட்பட பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் கவனத்தை தொடர்ந்து ஈர்த்து வருகிறது மேலும் ஐநாவின் அமைதி காப்பு படைகளிலும் இந்தியா தொடர்ந்து தனது பங்களிப்பை ஆற்றி வருகிறது பருவநிலை மாற்றத்திற்கு எதிராகவும் நீடித்த வளர்ச்சிக்கும் ஐநா சபையில் இந்தியா தொடர்ந்து குரல் எழுப்பி வரும் பின்னணியில் இந்தக் கூட்டம் நடைபெறுகிறது இந்தியா இலங்கை பிரதமர்கள் கலந்து கொள்ளும் உச்சி மாநாடு இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இலங்கை பிரதமர் திரு மஹிந்தா ராஜபக்சே வும் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளனர் இந்தப் பேச்சுக்களின்போது மீனவர்கள் பிரச்சினை முக்கியமாக இடம்பெறும் என்று இலங்கைப் பிரதமரின் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது

ராஜபக்சே பதவியேற்ற பின்னர் அவருக்கு தொலைபேசியில் வாழ்த்துக்கள் தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாடுகளுக்கு இடையே உச்சிமாநாடு ஒன்றை நடத்துதற்கான யோசனையை அவரிடம் தெரிவித்திருந்தார் தீவிரவாத தடுப்பில் ஒத்துழைப்பு பாதுகாப்பு மற்றும் வர்த்தக துறைகளில் உறவுகளை மேம்படுத்துவது இந்தியாவின் உதவியுடன் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த உச்சிமாநாட்டின்போது இரு பிரதமர்களும் விவாதிக்கவுள்ளனர் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிக்கும் தமிழர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குவது குறித்தும் அவர்களின் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ கடவுளிடம் தாம் பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தியும் திரு மன்மோகன் சிங்கிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேர்மை ஒழுக்கம் கடனம உணர்வு ஆகியவற்றின் அடையாளமாக திரு மன்மோகன்சிங் திகழ்வதாக கூறியுள்ளார்

மன்மோகன்சிங்கிற்கு காஙகிரஸ் மூத்த தலைவர்களும் ராஜஸ்தான் பஞ்சாப் சத்திஷ்கர் மாநிலங்களின் காங்கிரஸ் முதலமைச்சர்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினும் திரு மன்மோகன் சிங்கிற்கு பிறந்தநாள் வாழத்து தெரிவித்துள்ளார் தொலைநோக்குப் பார்வை கொண்ட அவரது தலைமையால் உலகில் இந்தியா சிறந்ததொரு இடத்தை பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார்

வெங்கைய நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார் நாட்டில் குழந்தை திருமண முறை ஒழிப்பிலும் விதவை மறுமணத்திற்கும் வித்யாசாகர் எடுத்த முயற்சிகள் என்றும் நினைவுகூரப்படும் என்று தெரிவித்துள்ளார் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கவுன்சிலான சிஎஸ்ஐஆர் நிறுவன நாளை முன்னிட்டு விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்

வருங்காலத்தில் மேலும் பல புதிய முயற்சிகளில் சிஎஸ்ஐஆர் ஈடுபட தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்

இநத நோய் தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியா்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனா் வரும் செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ள நிலையில் இந்தக் கூட்டம் நடைபெறுகிறது திரைப்பட பின்னணிப் பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் உடல் தமிழக காவல்துறையின் மரியாதையுடன் சற்றுமுன் நல்லடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக சென்னை அருகே தாமரைப்பாக்கத்தில் உள்ள பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு அவரது மகன் சரண் இறுதிச் சடங்குகளை செய்தார் குடும்பத்தினரும் நண்பர்களும் இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் எஸ்பிபி உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது

முன்னதாக சென்னையிலிருந்து தாமரைப்பாக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட எஸ்பிபி உடலுக்கு இன்று காலை ஏராளமான ரசிகர்களும் பொதுமக்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் திரு பாண்டியராஜன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் ஆகியோரும் ஆந்திர மாநில அரசு சார்பில் அமைச்சர் திரு அனில்குமார் யாதவும் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் திரைப்பட இயக்குநர்கள் பாரதிராஜா அமீர் நடிகர்கள் விஜய் அர்ஜூன் பின்னணிப் பாடகர் மனோ இசையமைப்பாளர்கள் தேவிஸ்ரீ பிரசாத் தீனா உட்பட ஏராளமான திரையுலக பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக சென்னையிலிருந்து நேற்றிரவு அவரது உடல் தாமரைப்பாக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டபோது

எஸ்பியி மறைவுக்கு உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக தொடர்ந்து இரங்கல் தெரிவித்தவண்ணம் உள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியில் இன்று காலை பாகிஸ்தான் துருப்புக்கள் சண்டை நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தின சிறிய ரக ஆயுதங்களைக் கொண்டு கண்மூடித்தனமாக சுட்டதாகவும் இந்திய ராணுவத்தினரும் உரிய பதிலடி கொடுத்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னதாக இன்று அதிகாலை பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள மன்கோட் பகுதியில் பாகிஸ்தான் துருப்புக்கள் இந்திய நிலைகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டன